முதுமை காரணமான உடல் நலக் குறைவால் சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு நேற்று மாரடைப்பு ஏற்பட்டதையடுத்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார்

அன்னாரது மறைவுக்கு குடியரசு தலைவர் திரு

குடியரசு துணை தலைவர் திரு

பிரதமர் திரு

காங்கிரஸ் தலைவர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சோம்நாத் சாட்டர்ஜி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்களை தன்னுடைய கருத்தை ஆனித்தரமாக எடுத்துரைப்பதில் பெயர் பெற்றவர் என்றும் மக்களவையை திறம்பட வழி நடத்தியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சோம்நாத் சாட்டர்ஜியின் மறைவுக்கு திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களவையை நடுநிலைமையுடன் நடத்தியவர் என்று கூறியுள்ளார்

பின்னர் பொதுமக்கள் அஞ்சலி செலத்துவதற்காக கொல்கத்தா உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைக்கப்படுகிறது சோம்நாத் சாட்டர்ஜி தமனது உடல் உறுப்புகளை தானம் செய்திருப்பதால் உடல் உறுப்புகள் கொல்கத்தா அரசு மருத்துவ கல்லூரி அவரது மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்படுகிறது பின்னர் கொல்கத்தாவில் அவரது இறுதிச் சடங்குகள் அரசு முழு மரியாதையுடன் நடைபெறும் சுதந்திரதினம் நாட்டின் கொண்டாடப்படுவதையொட்டி தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவின் முழு அளவிலான ஒத்திகை நிகழ்ச்சி இன்று தலைநகர் தில்லியில் நடைபெற்றது

பாதுகாப்புக் காரணங்களையொட்டி தில்லி மெட்ரோ ரயில்நிலையங்களில் நாளைகாலை தொடங்கி நாளைமறுநாள் பிற்பகல்வரை வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது

சுதந்திர தின கொண்டாட்டங்களையொட்டி நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தேசியக்கொடி ஏற்றப்பட்டு தியாகிகள் கவுரவிக்கப்படுவதோடு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட உள்ளன

பாகிஸ்தானில் நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தினம் கொண்டாட்டங்களின் ஒருபகுதியாக இந்நடவடிக்கை என்று அந்நாட்டு வெளியறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பாகிஸ்தான் கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடிக்க சென்றபோது அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது

நிதின்டகட்காரி வேலை தேடுபவர்களாக அல்லாமல் வேலை உருவாக்குபவர்களாக நாம் மாறவேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்து கப்பல்துறை அமைச்சர் திரு

நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் ஆசிரியர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் மாணவர்கள் புதிய உயரங்களை எட்ட பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்

பொதுமக்கள் காவிரி நீர் பாயும் ஆறுகள் குளங்கள் மற்றும் நீர் நிலை பகுதிகளில் மீன் பிடிப்பது செல்

இந்த நிதியை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பயன்படுத்துவதற்கான நெறிமுறைகளை மத்தியஅரசு வகுத்துள்ளதோடு வனப்பரப்பை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் குழு கண்காணிப்பதற்கான நடைமுறைகளையும் உருவாக்கியுள்ளது

ராமகாஸ் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவில் அரசியல் அமைப்பு படிநிலை வரிசைப்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உரிய மரியாதை வழங்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார்

பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோபாலா கோவிந்தா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர்

கிருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர்சுவாமி அருள்மிகு திருக்கோவில் திருவாணைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட மரிநலத்தின் பல்வேறு திருத்தலங்களில் திரு ஆடிப்பூரம் இன்று வெகுவிமர்சையாக கொண்டாடப்படுகிறது